தலைப்புச்செய்திகள்

சாலை மற்றும் பால பணிகளுக்கு காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

போட்டியில் இந்தியா தொடக்கத்திலேயே ஒரு விக்கெட்டை இழந்தது

த்தவுக்க அமைப்புசாரா அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்தம் நம்பிக்கையை ஊக்குவிக்கவும் பிரதமரின் புதிய ஓய்வூதிய திட்டம் பெருமளவு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததன் அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ஓய்வூதிய அட்டையை பிரதமர் வழங்கினார்

நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

பர் கபில் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் அந்தந்த மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர்கள் இத்திட்டத்தை துவக்கி வைத்தனர் த்த்த்த்த பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு கூட்டணி கட்சிகளுடனான தேர்தல் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் கிளாம்பாக்கத்தில் நடைபெறஉள்ள இப்பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இதேபோல் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் தேர்தல் பொதுக் கூட்டமும் விருதுநகரில் நாளை நடைபெறுகிறது

வர்த்தகம் மோட்டார் வாகனம் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமையஉள்ளன தொழில் வர்த்தக அமைப்பினருடனும் அங்கு கலந்துரையாடும் அவர் நம்நாட்டில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளையும் கண்டறிகிறார் பின்னர் அதனை தொடர்ந்து அங்கிருந்து நாளைமறுநாள் கோஸ்டாரிகா செல்லும் திரு வெங்கையா நாயுடு அதிபர் கார்லோஸ் அல்வர்டோ வை சந்தித்து வர்த்தகம் முதலீடுகள் தகவல் தொழில்நுட்பம் புத்தாக்க எரிசக்தி கல்வி விண்வெளி பிரிவுகளில் இருதரப்பு பேச்சு வார்த்தைகளை மேற்கொள்கிறார் மத்திய சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் திரு

போன்ஸ் தலைமையிலான பிரதிநிதி குழுவும் உடன் செல்கிறது க்க்க்க்க கன்னியாகுமரி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கன்னியாகுமரி துறைமுகத்தை இன்றுமாலை காணொலிமூலம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார் கப்பல்துறை இணை அமைச்சர் திரு மனுஷ் மாண்டவ்யாவும் காணொலி மூலம் துவக்கவிழாவில் பங்கேற்கிறார் இந்த துறைமுகம் செயல்பாட்டிற்கு வருவதன் மூலம் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகம் அதிகரிப்பதோடு நாட்டின் சரக்கு கையாளும் திறனும் அதிகரிக்கும் மேலும் பொருளாதாரம் பெருமளவு வளர்ச்சி பெறுவதோடு வர்த்தக நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று அப்பிராந்தியத்தில் வேலை வாய்ப்புகளும் சுற்றுலாத்துறையும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த மின்னனு தொலைஉணர்வு தொழில்நுட்பம் மூலம் பிரம்மபுத்திரா நதி முழுமையும் தகவல் தொழில்நுட்ப வலைத்தள கட்டமைப்பின்கீழ் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும்

ஒஒஒஒ சுனில் லாம்பா நாட்டில் தீவிரவாத தாக்குதல்களை மேற்கொள்ள பயங்கரவாதிகளுக்கு கடல் மார்க்கமாக பயிற்சி வழங்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் சுனில் லாம்பா தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இந்திய பசிபிக் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இந்தியாவை நிலைகுலைய செய்வதற்காக புல்வாமா தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு அண்டைநாடு உதவிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டினார் அண்மை காலங்களில் உலகம் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை சந்தித்து வருவதாக கூறிய அவர் இந்தியாவின்மீது தீவிரமான பயங்கரவாத தாக்குதல் கட்டவிழ்க்கப்பட்டதாக குறிப்பிட்டார் தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு அமைப்பு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சர்வதேச சமூகம் தீவிரவாதத்தை ஒடுக்க பணியாற்றுவது ஆக்கபூர்வமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய பசிபிக் பகுதியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் கடல் பகுதிகளுக்கு உலகளவில் உயர்முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் ஒன் ஒன் ரவிசங்கர் பிரசாத் பாகிஸ்தான் பாலக்கோடு தீவிரவாத முகாம்மீது விமானபடையினர் நடத்திய தாக்குதலை காங்கிரஸ் அரசியலாக்குவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களை இதன்மூலம் அக்கட்சி அவமதித்துள்ளதாக அவர் குறைகூறினார்

க்க்க்க்க இருவரி தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானம் வழங்கும் திட்டத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளிரம்பா இன்று துவக்கிவைத்தார்

க்க்க்க்க கோவில் திருச்சி மணப்பாறை வீரப்பூர் அருள்மிகு பெரியகாண்டியம்மன் கோவில் மாசிப்பெருந் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

ஆட்டத்துவக்கத்திலேயே ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் கமின்ஸ் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் ிக்கர்தவானும் விராட்கோலியும் தற்போது களத்தில் உள்ளனர் முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா இந்தியாவை பேட் செய்ய பணித்தது